என்றுஉயர்கல்வித்துறைஅமைச்சா் திரு

அன்பழகன் கூறியிருக்கிறார்

கூறியிருக்கிறார்

வழங்கப்படும் என்றுமத்தியஅரசுஅறிவித்துள்ளது

எடப்பாடிபழனிசாமிகேட்டுக் கொண்டுள்ளார் தொலைக்காட்சியில் நேற்றிரவு உரையாற்றியஅவர் மாநிலமக்கள் விழித்திரு விலகியிரு வீட்டிலிருஎன்றநோக்கத்தைகடைப்பிடிக்கவேண்டும் என்றுகூறினார்

அவர்கள் அவ்வாறுசெய்யதவறினால் அவர்களின் குடும்பஉறுப்பினர்களோ உறவினர்களோ பக்கத்துவீட்டுக்காரர்களோ உள்ளாட்சிஅமைப்புகளுக்கோ சுகாதாரத்துறைக்கோஅல்லதுகாவல் துறைக்கோதகவல் தெரிவிக்கலாம் என்றார்

ஒஎஸ்மணியன் கேட்டுக் கொண்டுள்ளார்

அன்பழகன் கூறியிருக்கிறார்

காமராஜ் தெரிவித்திருக்கிறார்

நிர்மலாசீதாராமன் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியபோது இதனைஅவர் தெரிவித்தார்

பான் என்னுடன் ஆதா் என்னை இணைப்பதற்கானகாலக்வெடுவையையும் ஜிஎஸ்டி கணக்குகளைதாக்கல் செய்வதற்கானகடைசிநாளையும் அரசுநீட்டித்துள்ளது

வீரராகவராவ் தெரிவித்துள்ளார்

அந்தந்தகாவல்நிலையஆய்வாள் தலைமையில் தனிப்படைகாவல் துறையின் ரோந்துபணியில் ஈடுபட்டுவருவதாகவும் அவா் விடுத்துள்ளஅறிக்கையில் தெரிவித்துள்ளாா்

ரயில் நாடுமுவதும் பயணிகள் போக்குவரத்துசேவைதற்காலிகமாகநிறுத்திவைக்கப்பட்டுள்ளதாகசரக்குப் போக்குவரத்துசேவைகள் தடையின்றிநடைபெறும் என்றுரயில்வேஅறிவித்துள்ளது